நரேந்திரமோடி காணொலி காட்சி வாயிலாக நாளை தொடங்கி வைக்கிறார்

அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது

மரியாதையுடன் நடைபெற்றன

ஒப்புக் கொண்டுள்ளன

இனி விரிவான செய்திகள் ஊரகப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கான சொத்தரிமை அட்டை வழங்கும் திட்டத்தை பிரதமா் திரு நரேந்திரமோடி நாளை காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைக்கிறார்

முதல் நாளில் மட்டும் ஒரு லட்சும் பேர் சொத்துரிமை அட்டைகளை பெற உள்ளனர் அவர்களின் கைப்பேசிகளுக்கு குறுந்தகவல் அனுப்பப்பட்டு அதன் வாயிலாக சொத்தரிமை அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பாக காவல்துறையினர் கட்டாயம் நடவடிக்கை எடுப்பதை மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளது பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பாக கட்டாயம் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு நெறிமுறைகள் இந்த கடிதத்தில் இடம் பெற்றுள்ளன இதனை காவல்துறை முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றும் அந்த கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது புத்தில்லியில் நேற்றுமுன்தினம் காலமான மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வானின் இறுதிச்சடங்கு முழு அரசு மரியாதையுடன் பீஹார் தலைநகர் பாட்னாவில் இன்று நடைபெற்றது கங்கை கரையில் ஜனார்தன்காட் பகுதியில் நடைபெற்ற இறுதிச்சுடங்கில் அவரது மகன் திரு சிராக் பாஸ்வான் இறுதிச்சடங்குகளை மேற்கொண்டார் ரானுவம் கடற்படை மற்றும் விமானப்படை சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டதுடன் மாநில காவல்துறையின் மரியாதையும் இறுதிச்சுடங்கின் போது செலுத்தப்பட்டது பீஹார் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் துணை முதலமைச்சர் திரு சுஷில்குமார் மோடி மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் மத்திய இணையமைச்சர்கள் திரு நித்யானந்தராய் திரு அஸ்வினிகுமார் கவ்பே உள்ளிட்டோரும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் இறுதிச்சடங்கு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்

ஜம்மு கஷ்மீர் யூளியள் பிரதேசத்தில் பாகிஸ்தாள் தீவிரவாதிகளின் ஊடுருவல் இந்த ஆண்டு வெகுவாகக் குறைந்துள்ளது என்று ராணுவம் கூறியுள்ளது ஸ்ரீநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய லெப்டினன்ட் ஜென்ரல் திரு பி எஸ் ராஜூ எல்லையில் ஊடுருவலை திறம்பட்ட முறையில் முறியடிக்கும் அனைத்து வலிமையையும் ரானுவம் பெற்றுள்ளதாகவும் தற்போது கஷ்மீர் பகுதியில் நிலைமை மேம்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

ஊடுருவல் முயற்சிகள் அனைத்தம் முழுமையாக முறியடிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தில்லியில் உலகத் தரம் வாய்ந்த கண்காட்சி மற்றும் விழா அரங்கமாக மேம்படுத்தப்பட்டு வரும் பிரகதி எமதானத்தின் கட்டுமானப் பணிகளை மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று ஆய்வு செய்தார் காணொலி மூலமான இந்த ஆய்வில் மத்திய நகர்ப்புற வளர்ச்சித் துறை அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி பிரதமரின் முதன்மை ஆலோசகர் திரு பி கே சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்தபின் கருத்து தெரிவித்த அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இந்தத் திட்டத்தின் முன்னேற்றம் திருப்திகரமாக உள்ளது என்றார் இந்தப் பிரகதி மைதானத்தை மேம்படுத்தும் பணிகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் ஊரடங்கு பொருளாதார நிதி பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டிருந்தது

பீஹாரில் தேர்தல் பிரக்சாரக் கூட்டங்களுக்கான நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது நோய்க் கட்டுப்பாட்டு பகுதிகள் அல்லாத இடங்களில் கட்டுப்பாடுகளுடன் கூட்டங்களுக்கு அனுமதி வழங்குவதாகத் தெரிவிக்கப்பட்டுள்ளது

மற்ற கூட்டங்களைப் பொறுத்தவரை மத்திய உள்துறை அமைச்சகத்தின் வழிகாட்டுதல் மற்றம் விதிமுறைகளின்படி அவற்றுக்கு அனுமதி அளிக்கப்படுதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிக்கிம் மாநிலத்தில் கடந்த ஏழு மாதங்களாக பாதிக்கப்பட்டிருந்த சுற்றுலா செயல்பாடுகள் இன்றுமுதல் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதால் அந்த மாநிலத்தின் முக்கியமான வருவாய் ஆதாரமாக சுற்றுவாத் துறையே திகழ்ந்து வருகிறது சிக்கிமில் பெரிய எண்ணிக்கையிலான மக்கள் சுற்றுலா துறையை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ வாழ்வதாரமாகக் கொண்டுள்ளனர்

சர்ச்சைக்குரிய நகோர்னா கராபக் பகுதியில் சண்டை நிறுத்தத்தை மேற்கொள்ள ஆர்மீனியாவும் அஸர்பைஜானும் ஒப்புக் கொண்டுள்ளன கடந்த சில வாரங்களாக நகோர்னா கராபக் பகுதி தொடர்பாக இருநாடுகளுக்கும் இடையே கடும் சண்டை நடைபெற்று வந்த நிலையில் சமாதானத்தை ஏற்படுத்தும் முயற்சியில் ரஷ்யா ஈடுபட்டது ரஷ்ப அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அழைப்பின் பேரில் ஆர்மீனியா மற்றம் அஸர்பைஜானின் வெளியுறவு அமைச்சர்கள் மாஸ்கோ சென்றனர்

குவாட் அமைப்பில் உள்ள நான்கு முக்கிய நாடுகளுக்கு சீனாவின் நடவடிக்கைகள் மிகப்பெரிய அச்சுறுத்தவாக உள்ளது என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மைக் பாம்பியோ குற்றம் சாட்டியுள்ளார்

தபாயில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள மற்றொரு ஆட்டத்தில் சென்னை பெங்களுரு அணிகள் மோதுகின்றன